திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் சேலம் சென்னை எட்டு வழிச் சாலை திட்டத்தை

விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மொடைல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் நாட்டில் மின்னணு தகவல் சேவை மேம்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று

தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கான மக்கள் பணமில்லா பரிவர்த்தனை இந்த மேற்கொண்டுவருவதாகவும் பிரதமர் கூறினார் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் அதன் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் உலகின் தொலைத்தொடர்பு உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் செல்டோன் உற்பத்தியில் இந்தியா வெற்றி கண்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த துறையில் நேரடி முதலீடு செய்ய பல்வேறு நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகக் கூறினார் தொலைத்தொடர்புத்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இளைஞர்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

அடுத்த ஆயிரம் நாட்களில் அனைத்து கிராமங்களும் அதிவேக அகண்ட அலைவரிசை மூலம் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே விவசாயிகளிடையே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக குறைகூறினார் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் வேளாண் சுட்டங்கள் தொடர்பாக காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை அப்போது அவர் சுட்டிக் காட்டினார் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோது வேளாண் ஒப்பந்ததாரர் சட்டத்தை செயல்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் திரு நரேந்திரமோடியின் அரசு விவசாயிகளுக்கான கொள்முதல் விலையை அதிகித்து பிரதமர் இருப்பதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறினார் இதனினடயே செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரப் பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகக் கூறினார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக சில அரசியல் கட்சிகள் இரட்டை நிலையை பின்பற்றுவதாக அவர் குற்றம் சாட்டினார் வேளாண் சுவாமிநாதன் அளித்த பரிந்துரைகளின் சுட்டங்கள் குழு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் நலன்களை நோக்கமாகக் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு ராவத் கூறியுள்ளார் விவசாய சங்கங்களின் வேலை நிறுத்தம் காரணமாக பீகாரில் இயல்பு நிலை பாதிக்கப்படவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் அகில இந்திய வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி அகில இந்திய வானொலியின் இணையதளம் மற்றும் யூ டியூப் ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் இடம் பெறம் வகையில் மக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செயலி மற்றம் எம கௌ இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக புயல் மழழயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் இன்று சென்னைதலைமைச் செயலகத்தில் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான இக்குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து கடந்த இரு நாட்களாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் இன்று தில்லி புறப்பட்டு சென்ற இக்குழுவினர் சேத மதிப்பீடுகள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் சமா்ப்பிக்க உள்ளனர் நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார் மழையால் நிரம்பிய வீராணம் ஏரியை பார்வையிட்ட முதலமைச்சர் சிதம்பரம் குறிஞ்சிப்பாடி வட்டம் அனுக்கம்பட்டி குமாரட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருநாரையூர் பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார் மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு ளம் சி சம்பத் திரு சி வி சண்முகம் ஆகியோரும் அப்போது உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாளை நாகை மற்றும் திருவாருர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளார் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை சுற்றுச்சூழல் முன் அனுமதி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இந்த திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனு மீதான விசாரணையை அடுத்து இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு காள்வில்கர் தலைமையிலான அமர்வு சேவம் சென்னை எட்டு வழிச்சாலைத் திட்டத்திற்கு நிலம் கையப்படுத்தியது பெயர் மாற்றம் செய்தது போன்ற முறைகளில் தவறுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கையப்படுத்தப்பட்ட நிலத்தை மீண்டும் உரிமையாளர்கள் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுற்றுச்சூழல் முன் அனுமதி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி புதிதாக அறிவிப்பாணை வெளியிட்டு எட்டுவழிச்சாலைத் திட்டத்தை தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது

நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நான்கு சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அவற்றில் இரண்டு தடுப்பு மருந்துகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாகக் அவர் கூறினார்

எனினும் மூன்று போட்டிகள் கொண்ட இந்தத் தொடரில் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை கைப்பற்றியது இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மூன்று நாள் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களுரு அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது